பிரதமர் திரு

பி நட்டா கூறியுள்ளார் புதுச்சேரியில் அரசின் வருவாயைப் பெருக்க உயர் முன்னுரிமை அளிக்க வேண்டுமென துணைநிலை ஆளுனர் டாக்டர் கிரண் பேடி கூறியுள்ளார் புதுச்சேரியில் மேலும் நால்வருக்கு கொரோனா தொற்று உறுதியாகி உள்ளது பிரதமர் திரு

பிரதமரின் ஹிந்தி உரையைத் தொடர்ந்து அதன் தமிழாக்கமும் ஒலிபரப்பாகும் அகில இந்திய வானொலி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலை வரிசைகளிலும் நியூஸ் ஆன் ஏர் இணையதளம் மற்றும் மொபைல் செயலியிலும் பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும் அகில இந்திய வானொலி தூர்தர்ஷன் பிரதமர் அலுவலகம் மற்றும் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் யு ட்யூப் அலைவரிசைகளிலும் இந்நிகழ்ச்சி இடம்பெறும்

கோவா மாநிலத்தின் உதய நாளை ஒட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி அம்மாநில மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் இயற்கை அழகும் கனிவான மக்களும் நிறைந்த மாநிலமான கோவா பல துறைகளில் இந்தியா வின் வளர்ச்சிப் பாதைக்கு வளம் சேர்த்து வருவதாக ட்விட்டர் செய்தி ஒன்றில் அவர் கூறியுள்ளார் வரவிருக்கும் ஆண்டுகளிலும் கோவா மாநிலத்தின் வளர்ச்சி தொடர தாம் வேண்டுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் பிரதமர் திரு

பி நட்டா கூறியுள்ளார்

பி நட்டா தெரிவித்தார்

புதுச்சேரியில் அரசின் வருவாயைப் பெருக்க உயர் முன்னுரிமை அளிக்க வேண்டுமென துணைநிலை ஆளுனர் டாக்டர் கிரண்பேடி கூறியுள்ளார்

வெளிநாட்டு மது வகைகளுக்கான விற்பனை உரிமங்களை ஏலம் விடுதல் கேபிள் வரி மற்றும் மின் கட்டண நிலுவைகளை வசூலித்தல் நஷ்டத்தில் உள்ள சுற்றுலா சொத்துக்களை தனியார் மயமாக்குதல் நஷ்டத்தில் செயல்படும் பொதுத்துறை நிறுவனங்கள் பற்றிய விஜயன் கமிட்டி பரிந்துரைகளை அமல் படுத்துதல் உள்ளிட்ட அம்சங்களையும் அவர் வலியுறுத்தியுள்ளார் விவசாயிகள் நலனையும் வேளாண் உற்பத்தி வேளாண் விளை பொருட்களின் வசதிகளையும் மேம்படுத்துவதற்கான மத்திய அரசின் ஆலோசனைகளை முழுமையாகப் பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் தற்போதைய நிலையில் அதிகாரிகளும் மக்கள் பிரதிநிதிகளும் சட்டதிட்டங்களை முறையாக அமல்படுத்தி மக்களுக்கு சேவை ஆற்றுவதே மிக முக்கியம் என்றும் மக்களும் தங்களின் நலன்களை சொந்தப் பொறுப்பாக எடுத்துக் கொள்ளுதல் அவசியம் என்றும் துணைநிலை ஆளுனர் தெரிவித்துள்ளார்

கடுமையான சூழல்களுக்கு இடையிலும் மக்களும் பொது ஊழியர்களும் தமக்கு அளித்த ஆதரவிற்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக டாக்டர் கிரண் பேடி மேலும் கூறியுள்ளார் புதுச்சேரியில் மேலும் நால்வருக்கு கொரோனா தொற்று உறுதியாகி இருப்பாதாக சுகாதார அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணா ராவ் தெரிவித்துள்ளார்

பொது முடக்க விதிமுறைகள் நாளை முதல் மேலும் தளர்த்தப்படலாம் என எதிர்பார்க்கும் நிலையில் அதன்பிறகு ஏற்படக் கூடிய சவால்களை சமாளிப்பது குறித்து குகாதாரத் துறையினர் முதலமைச்சரிடம் பேசியிருப்பதாக அமைச்சர் தெரிவித்தார் அவர் மேலும் கூறுகையில்

சுகாதாரத் துறை இயக்குனர் டாக்டர் மோகன் குமார் இந்த செய்தியாளர் கூட்டத்தில் பேசுகையில் புதுச்சேரியில் புதிதாக தொற்று கண்டறியப்பட்ட நால்வரில் ஒருவர் ஜிப்மர் வளாகத்தில் வசிக்கும் கர்ப்பிணிப் பெண் என்றும் மற்றொருவர் மண்ணாடிப்பேட் டைச் சேர்ந்தவர் என்றும் தெரிவித்தார் மூன்றாமவர் காலாப்பட் டில் டாக்டர் ஒருவரின் வீட்டில் பணிப்பெண்ணாக வேலை செய்பவர் என்றும் இவர் சேலம் சென்ற போது அங்கேயே தொற்று கண்டறியப் பட்டதாகவும் அவர் கூறினார் நான்காமவர் அரும்பார்த்தபுரத்தைச் சேர்ந்த வங்கி ஊழியர் என்று டாக்டர் மோகன் குமார் தெரிவித்தார்

புதுச்சேரி சட்டப்பேரவைத் தலைவர் திரு

தனவேலு விற்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளார் கட்சித் தாவல் தடை சட்டத்தின் கீழ் ஏன் நடவடிக்கை எடுக்கக் கூடாது எனக் கேட்டு ஏற்கனவே அனுப்பப் பட்டுள்ள நோட்டீசிற்கு திரு தனவேலு விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் சட்டப்பேரவைத் தலைவர் உத்தரிவிட்டுள்ளார் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் மீது திரு தனவேலு வெளியிட்ட குற்றச்சாட்டுகளைத் தொடர்ந்து அவரைத் தகுதி நீக்கம் செய்யவேண்டுமனக் கோரி அரசுக் கொறடா திரு அனந்தராமன் சட்டப்பேரவைத் தலைவரிடம் மனு கொடுத்ததும் இதன் அடிப்படையில் சட்டப்பேரவைத் தலைவர் அனுப்பிய நோட்டீசிற்கு திரு தனவேலு இன்னும் பதில் அளிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது புதுச்சேரியில் கூட்டு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தால் உத்தேசிக்கப் பட்டுள்ள மின் கட்டண உயர்வை முதலமைச்சர் திரு

நாராயணசாமி ஒத்திவைக்க வேண்டுமென இந்திய தொழில்கள் கூட்டமைப்பு கோரியுள்ளது இந்த அமைப்பின் புதுச்சேரி பிரிவைச் சேர்ந்த பிரதிநிதிக் குழு ஒன்று முதலமைச்சரை சந்தித்து மின் கட்டண உயர்வினால் தொழில்துறையினரின் போட்டித் திறன் பாதிக்கப் படும் என்றும் கொரோனா நிலவரங்களால் ஏற்பட்டுள்ள சமூகப் பொருளாதார பிரச்சனைகளை சமாளிக்க தொழில்துறையினர் முயன்று வரும் நிலையில் மின்கட்டண உயர்வு ஏற்கத்தக்கதாக இராது என்றும் எடுத்துக் கூறினர் புதுச்சேரியில் ஏஐடியுசி சார்புடைய ஆட்டோ தொழிலாளர்கள் இன்று தங்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆட்டோக்கள் மீது மலர் வளையம் வைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்

பிரதமர் திரு

பி நட்டா கூறியுள்ளார் புதுச்சேரியில் அரசின் வருவாயைப் பெருக்க உயர் முன்னுரிமை அளிக்க வேண்டுமென துணைநிலை ஆளுனர் டாக்டர் கிரண் பேடி கூறியுள்ளார் புதுச்சேரியில் மேலும் நால்வருக்கு கொரோனா தொற்று உறுதியாகி உள்ளது